செங்கோட்டையன் கூறியுள்ளார்

உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன

நான்கு நாடுகளுக்கு இடையேயான கால்பந்து கோப்பையை இந்தியா வென்றுள்ளது

கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பாலகிருஷ்ண ரெட்டி கூறியுள்ளார் நேற்று கிருஷ்ணகிரியில் மாங்கனி கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

அனைத்து வகையான மாங்களிகள் அதன் விளைச்சல் மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து விவசாயிகள் இந்த கண்காட்சி மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

மீனவர்கள் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் ஆரியநாட்டுதெரு மீனவ கிராமத்தில் மீன் ஏலக்கூடம் மற்றும் வலைகள் பின்னும் கூடத்திற்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கடல் வளத்தினை பாதுகாப்பதற்காக பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசின் நலத்திட்ட உதவிகளை மீனவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மணியன் கூறினார் மத்திய அரசின் இணைச் செயலர் பதவிக்கு நேரடியாக பணி நியமனம் செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஆளும் கட்சிக்கு ஆதரவானவர்களை நியமனம் செய்யும் நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் செய்தித்தொடர்பாளர் திரு பி எல் புனியா குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய நலனுக்கு எதிரானது இந்த நடவடிக்கை என்றும் அவர் குறை கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையங்களை குறைவாக மதிப்பீடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு எதிரானது இது என்று ராஷ்ட்ரிய ஜனதா தள் தெரிவித்துள்ளது

நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கையை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரா கூறியுள்ளார் சமூக வலை தளங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் வகையில் செய்யப்பட்ட பதிவுகளை அகற்றுவது குறித்து விவாதிப்பதற்கான உயர்நிலைக் குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது உள்துறை செயலர் திரு ராஜீவ் கவ்பா தலைமையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் தொலைத் தொடர்பு உள்ளிட்ட துறைகளின் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் ஜம்மு கஷ்மீர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்னையை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவு செய்யப்படுவதை அடுத்து இந்தக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சீனாவில் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார்

நாடுகளுக்கு இடையேயான இணைப்பை ஏற்படுத்த வகை செய்யும் பெரிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இதுபோன்ற திட்டங்கள் எந்தவொரு நாட்டின் இறையாண்மையையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டை யொட்டி பல்வேறு நாட்டு தலைவர்களுடனும் அவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கான மூன்றாண்டு செயல்திட்டமும் இந்த மாநாட்டின் பிரகடனமாக வெளியிடப்பட்டகு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்க வகை செய்யும் திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று சட்ட அமைச்சகம் அறிவித்துள்ளது மத்திய அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த திட்டம் வகுக்கப்படவுள்ளது இந்தத் திட்டத்தை தங்கள் துறை வகுத்தபோதிலும் இதனை உள்துறை அமைச்சகம் நிறைவேற்றுவதே பொருத்தமாக இருக்குமென்றும் சட்ட அமைச்சகம் கூறியுள்ளது

டோனால்டு ட்ரம்ப் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன்னும் நாளை நடைபெறவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூர் சென்றடைந்தனர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் ஆணையராக திரு சரத்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையா்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உழவர் பயிற்சி மையத்தில் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு குறைவான முதலீட்டில் நல்ல வருமானம் பெறக்கூடிய சிறுதொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு பொன்னையா கூறியுள்ளார்

ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் மல்யுத்த அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

ப்ரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ரபேல் நடால் பட்டம் வென்றார்